நாட்டில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த இலவச தடுப்பூசி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் தடுப்பூசி குறித்த வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார்

தமிழகத்திற்கான ஆக்சிஜன் தேவையை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பிரதமரை கேட்டுக்கொண்டுள்ளார்

தமிழக அரசு அறிவித்த ஞாயிறு ஊரடங்கு மாநிலத்தில் இன்று முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது

எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களுருவை எதிர்கொள்கிறது

பொதுமக்கள் மருத்துவர்களின் ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ளக் கூடாது என்று வலியுறுத்திய அவர் மாநில அரசுகள் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் நாடு முழுவதும் கோவிட் இரண்டாவது அலை வேகமாக பரவி வருவதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிய அவர் நாட்டில் தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் அதிகரித்து வருவதாகவும் உயிரிழப்பு விகிதம் குறைவாகவே உள்ளதாகவும் குறிப்பிட்டார் கோவிட் சூழலிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் கோவிட் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றார் கோவிட்டிற்கு எதிராக மருத்துவர்கள் சுகாதார மற்றும் முன்களப் பணியாளர்கள் போராடி வருவதாக எடுத்துரைத்த பிரதமர் அவர்களது அளப்பரிய பணியை பாராட்டினார் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களது பணியை திறம்பட செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் இத்தகைய கடுமையான சூழலிலிருந்து மீள முடியும் என்றார் மஹாவீர்ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மஹாவீரரின் விடாமுயற்சி மற்றும் சுயக்கட்டுப்பாடு மக்கள் அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறினார் வரவிருக்கும் ரம்ஜான் புத்த பூர்ணிமா உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் மஹாவீர் ஜெயந்தி மஹாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் அஹிம்சை வாழ் வாழ விடு உள்ளிட்ட மனிதகுலத்திற்கு தேவையான கொள்கைகளை எடுத்துரைத்தவர் மஹாவீரர் என புகழாரம் சூட்டியுள்ளார் மஹாவீரரின் போதனைகளை பின்பற்றி கோவிட் சூழலை நாட்டு மக்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அஹிம்சை கருணை நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சிக்கான அளிமிகுந்த வழிகளை மனித குலத்திற்கு காட்டியவர் மஹாவீரர் என குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் கடிதம் தமிழகத்தில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதையடுத்து மாநிலத்திற்கான ஆக்சிஜன் தேவையை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பிரதமர் திரு

கோவிட் எண்ணிக்கை நாடு முழுவதும் கோவிட் தடுப்பூசி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருதவாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவையின்றி இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் மீது காவல் துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்

திருவாரூர் மாவட்ட எல்லையான வடுவூரில் தொலைதூரங்களிலிருந்து கட்டுமானப் பொருட்களை ஏற்றி வந்த லாரிகள் ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன

கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் முழு ஊரடங்கிற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு

மாவட்டத்தில் ஏற்கனவே அனுமதி பெற்று நடைபெறும் திருமணங்களுக்கு செல்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக கூறினார்

தேனி மாவட்ட ஊரடங்கு நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸீபெரும்புதூர் உத்திரமேரூர் வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் கடகைள் அனைத்தும் மூடப்பட்டு வாகனங்கள் ஏதுமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழக கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி ஜுஜுவாடி தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகன போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளது

புதிய கட்டுப்பாடுகள் இதனிடையே மாநிலத்தில் கோவிட் சூழலை எதிர்கொள்ளும் வகையில் நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட உள்ளன

எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களுருவை எதிர்கொள்கிறது